ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

பிரயாக்ராஜி ல் நடைபெறும் கும்பமேளாவில் சங்கமத்தில் இன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழிபாடு நடத்தினார் அவருடன் மாநில ஆளுநர் திரு ராம்நாயக் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர்

இந்த நிகழ்ச்சியின் போது நாட்டின் முதல் பெண்மணியான திருமதி சவீதா கோவிந்த் சங்கமத்தில் பல உயிர்களைக் காப்பாற்றிய பெண்களுக்கு புடவைகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தூய்மை பற்றிய மகாத்மாகாந்தியின் செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் கும்பமேளா நடத்தப்படுகிறது என்று கூறினார்

காந்திஜி க்கு அஞ்சலி செலுத்த தூய்மை இந்தியா திட்டத்தை தவிர பெரியதொரு திட்டம் எதுவும் கிடையாது என அவர் குறிப்பிட்டார்

அதன் பின்னர் இப்போதுதான் குடியரசுத் தலைவர் கும்பமேளாவிற்காக பிரயாக்ரா வந்துள்ளார்

சிபிஐ இயக்குநர் திரு அலோக் வர்மா வை பணியிட மாற்றம் செய்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான குழுவின் முடிவு குறித்து கேள்வி எழுப்பியிருந்த காங்கிரஸ் கட்சியை மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார்

வர்மாவை மாற்றுவதற்கான ஆதாரம் ஏதும் உள்ளதா என்பதே குழுவின் முன்பு எழுந்த கேள்வியாகும் இதில் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் அறிக்கை போதுமான ஆதாரமாக இருந்தது என்றும் இதை குழுவால் புறக்கணிக்க முடியாது என்றும் திரு

விசாரணை முகமைகளை சரி செய்வது அரசின் கடமையாகும் என திரு அருண்ஜேட்லி உறுதிபட கூறினார்

பிரதமர் திரு

என்று அழைக்கப்படும் இந்த ராக்கெட்டில் கலாம்சாட் என்று பெயரிடப்பட்டு உள்ள மாணவர்கள் பயன்பாட்டிற்கான செயற்கைக்கோள் மற்றும் நிழற்படங்கள் எடுக்கும் செயற்கைக்கோள் மைக்ரோசாட் ஆர் இஸ்ரோ விண்ணில் செலுத்துகிறது ராக்கெட்டின் நான்காவது கட்டம் இந்த முறை விண்ணில் சில ஆய்வுகளுக்காக விஞ்ஞானிகளால் செயல்பாட்டில் வைத்திருக்கப்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம் ஜி

சென்னை கிண்டியிலுள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கீழே அலங்கரிக்கப்பட்டுள்ள எம்ஜிஆரின் உருவப் படத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் கடந்த ஒருவருட காலமாக நடைபெற்று வந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களின் நிறைவாக எம் ஜி ஆர்

எடப்பாடி பழனிச்சாமி இன்று வெளியிட்டார் சென்னை கடற்கரை காமராஜ் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவு நீதிமன்ற உத்தரவு காரணமாக விழா ஏதுமின்றி திறந்து வைக்கப்பட்டது

பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உலகப்புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுப் போட்டி இன்று நடைபெற்றது போட்டியைக் காண வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர்

காளைகளைப் பிடிக்கும் இளைஞர்களுக்கு கார்கள் தங்க காசுகள் உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டன

இதன் காரணமாக இன்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க பிரம்மாண்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன

முன்னதாக காலையில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியைத் தொடங்கி வைத்தார் மாட்டின் கொம்பில் சில்லரையைக் கட்டி ஓடவிடுவதால் சல்லிக்கட்டு என்றும் மாட்டை விரட்டி விட்டு பிடிக்க விடுவதால் மஞ்சுவிரட்டு என்றும் எருதின் திமிலை தழுவுவதால் ஏறு தழுவுதல் என்றும் வீதியில் எருதினை அவிழ்த்து விடுவதால் எருதுவிடுதல் என்றும் பல்வேறு பெயர்களால் தமிழகம் எங்கும் பல ஊர்களில் பல்வேறு விதமாக நடத்தப்படும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விளையாட்டு என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மாடுகளை அடக்கினாலோ தழுவினாலோ அடக்கும் காளையருக்கு பரிசும் இல்லையென்றால் காளையின் சொந்தக்காரருக்கு பரிசும் என இன்றைய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பரிசு மழையால் நனைந்து வருகிறது என்றே சொல்லலாம்

எல்லை தாண்டி மீன் பிடித்ததாகக் கூறி இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்து பின்னர் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை மீட்டுக் கொண்டு வர தமிழக குழுவினர் இலங்கை சென்றுள்ளனர்

காலிறுதியில் கொரியாவின் சான் பான் கோ வை சந்திக்கிறார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தூய்மை இந்தியா திட்டத்தை தவிர மகாத்மாகாந்திக்கு அஞ்சலி செலுத்த வேறு பெரியதொரு திட்டம் கிடையாது என குடியரசுத் தலைவர் திரு

தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியுடனும் பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கவில்லை என மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் காணும் பொங்கல் இன்று கோலாகலமாகக் கொண்டாடப்படுகிறது